மேற்கொள்ளவேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

வாக்குகள் நாளை எணணப்படுகின்றன

தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது

இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது

காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்துக்கு மின்கசிவு காரணமாக இருக்கக்கூடும் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாநில காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீவிபத்து சும்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தி ஒரு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

இச்சுப்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இச்சுப்பவம் தொடர்பாக கட்டிட உரிமையாளரை கைது செய்துள்ள அம்மாநில காவல் துறையினர் அவருக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளின்கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சமுதாயத்தின் நீடித்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் ஆராய்ச்சியாளர்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள உட்கல் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று உரையாற்றிய அவர் சமூகத்தின் வளர்ச்சிக்கு கல்வி அவசியம் என்று தெரிவித்தார் நாட்டின் பழம்பெருமைவாய்ந்த கல்வி முறையின் மேன்மையை உலக நாடுகள் பின்பற்ற தொடங்கி இருப்பதாக கூறிய அவர் கற்றுச்சூழல் ககாதாரம் கல்வி ஆகிவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தவேண்டும் என்று வலியுறுத்தினார் முன்னதாக பைக்கா போராட்ட நினைவு கட்டிடத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டினார் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் மட்டுமின்றி அரசியல் துணிவும் நிர்வாக திறனும் அவசியாகிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் இன்று புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெண்களுக்கு நமது கலாச்சாரத்தில் உயரிய மதிப்பு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்வது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஆண் பெண் இனப் பாகுபாடு களையப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு வெங்கப்யா நாயுடு வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜரியாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அண்டை நாடுகளுடன் நட்புணர்வை பராமரிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடு என்றார் இருப்பினும் எந்தவொரு நாடும் நமது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் குடியுரிமை சுட்டதிருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாளை பிற்பகல் இதனை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதன்பின்னர் அதன் மீதான விவாதம் நடைபெற்று நிறைவேற்றப்படவிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே குடியுரிமை மசோதா மதம் அடிப்படையிலான மசோதா இல்லை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது

மக்கள் நலனுக்கு எதிரான எந்த செயலையும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொள்ளாது என்று திரு நூமல் மோமின் உறுதிபட கூறினார்

சும்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்திவரும் தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு காயமடைந்த காவல் துறையினரிடம் வாக்குமூவங்களை பதிவு செய்தது உயிரிழந்த பெண்ணின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையை அக்குழுவினர் ஆய்வு செய்தனர்

எண்கவுன்டர் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அம்மாநில உயர்நீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எஞ்சியுள்ள மூன்று கட்ட சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிரதுமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டு தேர்தல் பிரசாரம் மேற்கொள்ளவுள்ளனர்

அகற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

உள்ளாட்சித் தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை எதிர்கொள்ள திமுக தயாராக உள்ளதாக அக்கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உத்தரபிரதேச மாநிலம் உன்னவ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணின் உடலுக்கு இன்று இறுதி சடங்குகள் நடைபெற்றன அவரது சொந்த கிராமத்தில் நடைபெற்ற இறுதி சடங்கில் ஏராளமான மக்கள் காவல் துறையினர் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்றனர் மாநில அரசு சார்பாக இறுதி சடங்கில் பங்கேற்ற அம்மாநில அமைச்சர்கள் திரு கவாமி பிரசாத் மௌரியா மற்றும் திருமதி கமல்ரானி வருண் ஆகியோர் அப்பெண்ணின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் இரண்டு வீடுகளும் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியான வேலை வழங்கப்படும் என்றும் லக்னோ மண்டல ஆணையர் திரு முகேஷ் மேஷ்ராம் தெரிவித்துள்ளார்

இந்திய கற்றுவாவின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் சிங்கப்பூரில் நாளை பேரணி நடைபெறவுள்ளது சிங்கப்பூரில் உள்ள இந்திய சுற்றுலா அலுவலத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணியில் இந்திய சுற்றுவா துறையினர் பங்கேற்று அந்நாட்டு பிரதிநிதிகளிடம் கலந்துரையாடுகின்றனர்

திருவனந்தபுரத்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டிஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது